செய்யப்பட்டதாக அம்மாநில முதலமைச்சர் திரு பினராய் விஜயன் தெரிவித்துள்ளார்

பின்னர் அவர் மற்ற பயணிகளிடம் இருந்து தனிமைப்படுத்தப்பட்டு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் இந்த சிறப்பு விமானங்கள் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை வரை இயக்கப்படுகின்றன

பினராய் விஜயன் தெரிவித்துள்ளார் இவர்களுக்கு கோழிக்கோடு மற்றும் கொச்சியில் உள்ள அரசு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்படுவதாகவும் அவர் கூறினார்

இதனால் அவர்களை அழைத்துவர சிறப்பு விமானத்தை ஐக்கிய அரபு எமிரேட் அனுப்பி வைத்தது இவர்களை அந்நாட்டிற்கு மீண்டும் அனுப்பிவைக்க இந்திய அரசும் ஒப்புக் கொண்டது

திருப்பூர் அரசு மருத்துவமனையில் மேலும் ஒரு பரிசோதனை மையம் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் மாநில அரசு தெரிவித்துள்ளது சில்லறை விற்பனையாளர்கள் பொறியாளர்கள் கட்டிடக்கலை வல்லுநர்கள் நகர திட்டமிடல் பணியில் உள்ளவர்களை சிறு குறு நடுத்தர தொழில்களின் கீழ் கொண்டு வருவது குறித்து மத்திய அரசு பரிசீலிக்கும் என்று சிறு குறு நடுத்தர தொழில்களுக்கான அமைச்சர் திரு நிதின்கட்கரி கூறியுள்ளார் இந்த தொழில்களை சார்ந்தவர்களுடன் நேற்று காணொலி காட்சி வாயிலாக கலந்துரையாடிய அவர் இவர்கள் அனைவரும் வேலைவாய்ப்பை உருவாக்கும் தொழில்களை மேற்கொண்டுள்ளதால் அவர்களது கோரிக்கை நிச்சயம் பரிசீலிக்கப்படும் என்றார் சில்லறை விற்பனையாளர்கள் கிருமிநாசினி பொருட்களை வீடுகளுக்கே சென்று விநியோகிப்பது தொடர்பான வாய்ப்புகளை ஆராயுமாறு அவர் கேட்டுக் கொண்டார்

அரசின் ஆதரவு தங்களுக்கு தேவைப்படுவதாகவும் அவர்கள் கூறினர் இவர்களின் கோரிக்கையை சும்பந்தப்பட்ட துறைகளின் கவனத்திற்கு கொண்டு செல்வதாக அமைச்சா் உறுதி அளித்தாா்

அமிதாப் காந்த் தெரிவித்துள்ளார்

உள்நாட்டு விமான சேவையை தொடங்குவது குறித்து தகுந்த நேரத்தில் முடிவெடுக்கப்படும் என்று விமான போக்குவரத்துத்துறை அமைச்சா் திரு ஹர்தீப்சிங் புரி தெரிவித்துள்ளார் தனியார் தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியில் இதைத் தெரிவித்துள்ள அவர் ஊரடங்கு தொடர்பாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள விமான சேவையை மீண்டும் தொடங்குவதற்கான தயாரிப்புப் பணிகள் நடைபெற்று வருவதாக கூறினார்